பதிவு வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது

வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுமண்டலம் வலுவடைந்து புயல் சின்னமாக உருவெடுத்துள்ளது

கொல்லப்பட்டனர்

ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவை நான்காம் கட்டத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை முடிவடைந்தது

குல்காம் மாவட்டத்தில் உள்ள அனந்த்நாக் பகுதியிலும் நான்காவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோச் தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் கடந்த ஐந்தாண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து அப்போது அவர் பட்டியலிட்டார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து எந்த ஒரு திட்டமும் எதிர்க்கட்சிகளிடம் இல்லை என்றும் நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பிஜேபி எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாது என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு இடங்களில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ரேபரலி தொகுதிக்குட்பட்ட உஞ்சகாரில் பேசிய திரு ராகுல்காந்தி பணமதிப்பிழப்பு சரக்கு மற்றும் சேவை வரி போன்றவற்றால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியதாக கூறினார் ஐக்கிய ஜனதாதள் தலைவர் திரு நிதிஷ்குமார் லோக் ஜன்சக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் திரு தேஜஸ்வி பிரசாத் காங்கிரஸ் கட்சியின் திரு சக்தி சிங் கோஹில் ஆகியோரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே ஏழாவது கட்ட வாக்குப் பதிவிற்கான வேட்பு மனுத் தாக்கல் வரும் திங்கட்கிழமை முடிவடைகிறது ஒடிசா மாநில சுட்டப் பேரவை தேர்தலிலும் மக்களவைத் தேர்தலிலும் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சியமைத்தால் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கட்சி பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஒடிசாவில் மரோடா சுட்டப் பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட மயூர் பஞ்ச் மாவட்டத்தில் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஏழை மக்களுக்கு இலவச சுகாதார சேவைகளை அளிக்கும் வகையில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயூஷ்மான் பாரத் சுகாதாரத் திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று அவர் கூறினார் ஒடிசா மாநில வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக திரு அமித் ஷா தெரிவித்தார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதற்காக முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பிஜேபி வேட்பாளருமான திரு கவுதம் காம்பீர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு தில்லி காவல்துறையினர தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தில்லியில் உள்ள ஜங்பூரா பகுதியில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியதாக அவர் மீது புகார் வந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது திரு கவுதம் காம்பீர் கிழக்கு தில்லி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது ஜம்மு கஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்துவது தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கும் கூட்டம் வரும் செவ்வாய்கிழமை நடைபெறவுள்ளது இக்கூட்டத்தில் அம்மாநிலத்தை சேர்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் இம்மாநிலத்தில் மக்கள் ஜனநாயகக் கட்சித் தலைவர் மெஹ்புபா முப்தி தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை பிஜேபி விலக்கிக் கொண்டதை அடுத்து அங்கு குடியரசுத் தலைவா் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது இந்நிலையில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக வரும் செவ்வாய்கிழமை நடைபெறவுள்ள கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாக்குப் பதிவு எந்திரங்களில் தாமரை சின்னத்தின்கீழ் பிஜேபி என்று இடம் பெற்றிருப்பதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட ஐந்து கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இன்று தேர்தல் ஆணையத்திடம் நேரில் புகார் அளித்துள்ளனர் இத்தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் திரு அபிஷேக் மனு சிங்வி வாக்குப் பதிவு எந்திரத்தில் கட்சியின் பெயர் இடம் பெறுவது தேர்தல் விதிமுறைகளை மீறிய செயலாகும் என்று கூறினார் அடுத்த கட்ட வாக்குப் பதிவின்போது அனைத்து வாக்குப் பதிவு எந்திரங்களிலும் இதனை நீக்க வேண்டும் அல்லது அனைத்து அரசியல் கட்சிகளின் பெயரும் வாக்குப் பதிவு எந்திரங்களில் இடம் பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இத்தொடர்பான விசாரணைய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்றம் அவர் கூறினார் பின்னர் ப் செய்தியாளர்களிடம் பேசிய திரிணாமுல் காங்கிரசின் திரு தினேஷ் திரிவேதி மேற்குவங்கத்தில் உள்ள பராக்போர் மக்களவைத் தொகுதியில் நடைபெற்ற வாக்குப் பதிவின்போது பயன்படுத்தப்பட்ட வாக்குப் பதிவு எந்திரங்களில் கட்சியின் பெயர் இடம் பெற்றிருந்ததாக குற்றம் சாட்டினார் ஒய்வுபெற்ற முன்னாள் ரானுவ அதிகாரிகள் ஏழு பேர் பிஜேபி யில் இணைந்தனர் புதுதில்லியில் இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய திருமதி நிர்மலா கீதாராமன் முன்னாள் ரானுவத்தினரின் அனுபவங்கள் தமது கட்சிக்கு பயனளிக்கும் என்றும் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவிடும் என்றும் கூறினார் தேர்தல் பிரச்சாரத்தின்போது பிஜேபி தலைவர்கள் நடத்தை விதிமுறைகளை மீறுவதாகவும் ராணுவ நடவடிக்கைகளை அரசியலாக்கி வருவதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அபிஷேக் மனு சிங்வி இதுதொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் தமது கட்சி சார்பில் அளிக்கப்பட்டுள்ள பல்வேறு புகார்கள் விசாரிக்கப்படவில்லை என குறைகூறினார் தங்களது புகார்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் ஆணையத்திற்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுமண்டலம் வலுவடைந்து புயல் சின்னமாக உருவெடுத்துள்ளது

இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து வரும் திங்கட்கிழமை இரவு தீவிர புயல் சின்னமாக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன் காரணமாக வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் வடகடவோரப் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

ஏர் இண்டியா நிறுவனத்தின் விமான சேவைகள் இன்று இரவுக்குள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்நிறுவனத்தின் தலைவர் திரு அஷ்வாளி லோஹனி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

பின்னர் விமானங்கள் புறப்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அதுகுறித்த தகவல்கள் பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் முன்னதாக இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ஏற்பட்ட மென்பொருள் பாதிப்பு காரணமாக அந்த நிறுவனத்தின் சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன மகாராஷ்டிர மாநிலம் கச்சிரோலி மாவட்டத்தில் எட்டப்பள்ளி பகுதியில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நக்சவைட் அமைப்பை சேர்ந்த ஒரு பெண் உட்பட இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இலங்கையில் நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் பொதுமக்கள் ஒன்பது பேரும் இச்சுப்பவத்தில் உயிரிழந்தனர் கிழக்கு மாகாணத்தில் உள்ள நின்டாவூர் பகுதியில் ஐஎஸ் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாகக் கிடைத்த தகவலை அடுத்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை பாதுகாப்புத் துறை செய்தித் தொடர்பாளர் பிரிகேடியர் சுமித் அட்டப்பட்டு தெரிவித்தார் பாதுகாப்புப் படையினரின் துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த வீடுகளை பாதுகாப்புப் படையினர் கற்றிவளைத்த போது தீவிரவாதிகள் குண்டுகளை வெடிக்கச் செய்ததில் அந்த வீடுகளில் இருந்த பொதுமக்களும் உயிரிழக்க நேரிட்டதாக அவர் கூறினார் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடங்களில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் கொடிகள் தற்கொலை படையினருக்கான உடைகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கான சீருடைகள் வெடி பொருட்கள் ஆயுதங்கள் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டதாக அவர் கூறினார்

பாகிஸ்தானில் இன்று நேரிட்ட குண்டுவெடிப்பில் அந்நாட்டு பாதுகாப்புப் படையை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் இருவர் காயமடைந்தனர் வடகிழக்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லையையொட்டி அமைந்துள்ள பாதுகாப்பு நிலை அருகே இந்த குண்டு வெடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் இந்தப் பதக்கத்தை கைப்பற்றினார் இதனையடுத்து டோக்கியோவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டியில் விளையாட அவர் தகுதி பெற்றுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது விளையாட்டுத் துறையில் வழங்கப்பட்டு வரும் அர்ஜூனா விருதுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் முகமது சமி ஜஸ்பிரித் பூம்ரா ரவீந்திர ஜடேஜா மற்றும் பூனம் யாதவ் ஆகியோரது பெயர்களை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை செய்துள்ளது